வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

கிழக்காசிய மாநாடு காணொளி காட்சி வாயிலாக நாளை நடைபெறவுள்ளது

தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக இப்பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இதைபொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பல்வேறு தரப்பினர் கொண்டாடப்படும் பண்டிகையின் மூலம் ஒற்றுமை நவ்லெண்ணம் சகோதரத்துவம் ஆகியவை வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார் சமுதாயத்திற்கு சேவை புரிய வேண்டும் என்ற உத்வேகத்தை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி அமைதி செமுமை நிலவட்டும் என்று குடியரசு தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தாயை பாதுகாக்கும் வகையில் கற்றுச் சூலை மாசுப்படுத்தாமல் இப்பண்டிகையை பூமி கொண்டாடுவோம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்தியாவில் மட்டுமல்ல எல்லைகளை தாண்டி பல நாடுகளிலும் இப்படிகை மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார்

தீபாவளி திருநாளில் ஏற்றப்படும் தீபங்கள் அறியாமை என்ற இருளைப் போக்கட்டும் என்றும் மக்கள் அனைவருக்கும் அறிவொளியை ஏற்படுத்தி நமது வாழ்வில் அமைதி நல்லிணக்கம் வளத்தை இந்நாள் ஏற்படுத்தட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இப்பண்டிகை வாழ்க்கையை மேலும் ஒளிமயமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் ஆக்கும் என்று தாம் நப்புவதாக குறிப்பிட்டுள்ளார் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வாழ்த்துவதாக கூறியுள்ளாா் ரானுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த தீபாவளி பண்டிகையின்போது ஒளி விளக்குகளை ஏற்றுமாறு நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நாட்டை பாதுகாக்கும் பணியில் அச்சமின்றி ஈடுபட்டு வரும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தவோம் என்று கூறியுள்ளார் வீரத்துடனும் தீரத்துடனும் பனியாற்றிவரும் நமது ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் எல்லையில் பணியாற்றும் நமது ராணுவ வீரர்களின் குடுப்பத்தினருக்கும் இன்றைய தினம் நன்றி செலுத்துவோம் என்று அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் தீபவாளி பண்டிகை இன்று பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மாநில ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி பா ம க நிறுவனர் திரு ராமதாஸ் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகளை மாநில போக்குவரத்துக் கழகம் ஏற்பாடு செய்துள்ளது சிறப்பு ரயில்களிலும் கூடுதல் பெட்டிகளை இணைத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது

இதற்கிடையே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரம் மந்தமாக இருந்தது என்று வணிகர்கள் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

காலையில் ஒரு மணி நேரமும் மாலையில் ஒரு மணி நேரமும் பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்கக் கூடாது என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனது பட்டாசுகளை வெடிப்பதன் மூலம் காற்று மாசு அதிகரித்து சுவாச கோளாறு

இது குறித்து அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அவர் பட்டாசுகளிலுள்ள டாக்சிக் வேதிப் பொருட்கள் தொண்ட எரிச்சலை ஏற்படுத்துவதுடன் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு ஆகிய நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் எனவே கவாச கோளாறுகளிலிருந்து பாதுகாக்கும் வகையில் வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் நலன் மற்றும் கர்வதேச இலக்குகளைக் கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரககள் உரிய முறையில் நாட்டை வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் தேசிய ராணுவக் கல்லூரியில் நடைபெற்ற நிறைவுநாள் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் நேற்று அவர் உரையாற்றினார் நாட்டின் எல்லைகள் மற்றும் அயல்நாட்டுக் கொள்கைகள் குறித்த புரிதல் மற்றும் பன்முகத் தன்மை ஆகியவை குறித்து இக்கல்லூரியில் பயிற்றுவிக்கப்படுவதாக அவர் கூறினார் நாட்டின் கொள்கைகளுக்கு ஏற்ப இலக்குகளை எட்டும் வகையில் திறமையுடன் கூடிய அதிகாரிகளை இக்கல்லூரிகள் உருவாக்கி வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை முறியடிக்க சர்வதேச சமுதாயம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார் மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார்

இம்மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார்

இது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்காசிய நாடுகளின் அமைப்பை வலுப்படுத்துவது மற்றும் சவால்களை எதிர்கொள்வது குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புருனே கம்போடியா இந்தோனேஷியா லாவோ மலேசியா மியன்மர் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து வியட்நாம் ஆஸ்திரேலியா சீனா இந்தியா ஐப்பான் நியூசிலாந்து ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன ஜம்மு கஷ்மீர் எல்லைக் கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று அத்தமீறி தப்பாக்கிச் குடு நடத்தினர் வடக்கு கஷ்மீரில் உள்ள பாரமுல்வா குப்வாரா மற்றும் பந்திபூரா மாவட்டங்களிலுள்ள தவார் கெரன் உரி மற்றும் நவ்காம் பகுதிகளில் அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கலியா கூறியுள்ளார்

இதற்கு நமது ராணுவம் உரிய பதிவடி கொடுத்ததாகவும் அவர் கூறினார் இதில் ஏராளமான ஆயுத கிடங்குகள் தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதற்கிடையே இச்சம்பவத்தில் நான்கு ரானுவ வீரர்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த துணை ஆய்வாளர் ஒருவரும் உயிர் தியாகம் செய்துள்ளனர்

மொரவான் கிராமத்திலிருந்து இவர்கள் லாரி மூலம் விஜய்பூர் அருகே உள்ள சொந்த கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த போது வாரி கவிழ்ந்து இவ்விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

அசாமில் உள்ள அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்டு வரும் மருத்துவமனைக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார்

கரீம்கஞ்ச் மாவட்டத்திலுள்ள மகுந்தா மருத்துவமனைக்கு அவர் இந்த உபகரணங்களை அளித்துள்ளா்

ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் துறையின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தியபோது இதனை அமைச்சர் தெரிவித்தார்

குமி கடல் பகுதியில் நிலவும் கீழடுக்கு கழற்சி காரணமாக இன்று திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளையும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது